சுமூகமாகநடைபெறுவதைஉறுதிசெய்வதுதொடர்பாகபிரதமர் திருநரேந்திரமோடிஅனைத்துக்கட்சித் தலைவர்களுடன் இன்னும் சற்றுநேரத்தில் காணொலிகாட்சிவாயிலாக ஆலோசனைமேற்கொள்கிறாா்

மேற்பட்டமுன்களமருத்துவபணியாளா்களுக்குசெலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசுகூறியுள்ளது

மக்களவைத் தலைவர் திருஓம் பிர்லாநேற்றுஅனைத்துக் கட்சித் தலைவர்களுடன் ஆலோசனைமேற்கொண்டார் நேற்றுதொடங்கிய இந்தபட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டுகட்டங்களாகநடைபெறுகிறது

கட்டகூட்டத்தொடர் மார்ச் இரண்டாம் மாதம் எட்டாம் தேதிதொடங்கிஏப்ரல் மாதம் எட்டாம் தேதிவரைநடைபெறுகிறது மத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் வரும் நிதிஆண்டிற்கானபட்ஜெட்டைநாளைமறுநாள் தாக்கல் செய்கிறாா் நாடாளுமன்றவரலாற்றில் காகிதபயன்பாடு இல்லாமல் தாக்கல் செய்யப்படும் முதலாவதுபட்ஜெட் என்றுஎமதுசெய்தியாளர் இது தெரிவிக்கிறார்

இந்ததினத்தையொட்டி புதுதில்லியில் உள்ளஅன்னாரதுநினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுதுணைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு பிரதமர் திருநரேந்திரமோடிமற்றும் மத்தியஅமைச்சர்கள் பலர் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர்

தேசப்பிதாமகாத்மாகாந்தியின் போதனைகளைஅனைவரும் பின்பற்றவேண்டுமென்றுகுடியரசுத்தலைவரும் பிரதமரும் கேட்டுக் கொண்டுள்ளனர்

தியாகிகள் தினமாகவும் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது

இரண்டுநாட்களில் கடந்த மட்டும் ஐந்துலட்சத்துக்கும் மேற்பட்டோருக்குதடுப்பு மருந்துசெலுத்தப்பட்டுள்ளதாகசுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கிடையேமருத்துவதுறைமட்டுமன்றி இதரமுன்களப் பணியாளர்களுக்கும் அடுத்தமாதம் தொடக்கத்திலிருந்துதடுப்பூசிசெலுத்தநடவடிக்கைஎடுக்குமாறுமாநிலஅரசுகளை மத்திய அரசுகேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாகசுகாதார்ததுறையின் சார்பில் மாநிலஅரசுகளுக்குகடிதம் எழுதப்பட்டுள்ளது தேவையானபோதுமானஅளவு இதற்குத் தடுப்பு மருந்துகள் மாநிலங்களுக்குஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்தகடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தநோய் தொற்றுபரவலும் வெகுவாககட்டுப்படுத்தப்பட்டுள்ளது சிகிச்சைபெற்றுவருவோரின் எண்ணிக்கைதற்போதுஒன்று புள்ளி ஆறு சதவீதமாகஉள்ளதுஎன்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தேவைக்கேற்ப இந்தரயில் இயக்கப்பட்டுவருவதாகவும் சேவை அந்தசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரைமுடிந்தவுடன் அதன் தமிழாக்கம் சென்னைஅகில இந்தியவானொலியில் ஒலிபரப்பாகும் இது இரவு எட்டுமணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படும் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் மாநிலத்தில் இதனை அஞ்சல் செய்யும் நாடுமுவதும் ஐந்துவயதுக்குஉட்பட்டகுழந்தைகளுக்குபோலியோசொட்டுமருந்துவழங்கும் முகாம் நாளைநடைபெறுகிறது

தமிழகத்தில் முதலமைச்சா் திருளடப்பாடிபழனிசாமிபோலியோசொட்டுமருந்துமுகாமைநாளைதொடங்கிறை வக்கிறார்

மக்கள் நலத்திட்டங்களுக்கானசீர்திருத்தநடவடிக்கைகளைமேற்கொண்டதன் அடிப்படையில் இந்தஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகநிதிஅமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மத்தியபிரதேசத்துக்குஅடுத்தபடியாகதெலங்கானா இத்தகையஒப்புதலைபெற்றுள்ளதுகுறிப்பிடத்தக்கது பிஜேபி யின் மையக்குழுக் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு ஜெ பிநட்டாதலைமையில் இன்றுமதுரையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பிஜேபிமாநிலதலைவர் திருஎல் முருகன் மற்றும் அக்கட்சியின் மூத்தநிர்வாகிகள் பங்கேற்றனர் பத்மஸ்ரீ விருதுதமக்குஅறிவிக்கப்பட்டிருப்பதுமிகுந்தமகிழ்ச்சிஅளிப்பதாகஉள்ளதுஎன பாஸ்கெட்பால் போட்டியில் முத்திரைப்பதித்தஅனிதாகூறியுள்ளார் எமதுசெய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்தஅவர் விடாமுயற்சிக்குக் கிடைத்த அங்கீகாரம் என்றுகுறிப்பிட்டார்

ஆடவர் பத்துமீட்டர் பிரிவில் இந்தியாவின் சௌரவ் சௌத்திரி தங்கப்பதக்கம் வென்றார்

இப்போட்டி இன்றுநிறைவடைகிறது அர்ஜெண்டினா இந்தியா இடையேயான மூன்றாவதுமகளிர் ஹாக்கிப் போட்டி இன்றுநடைபெறுகிறது அர்ஜெண்டினாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்தியநேரடிப்படி இரவு மணிஒன்பதுமுப்பதுக்குதொடங்குகிறது கொண்ட நான்குபோட்டிகளைக் இந்ததொடரில் முதல் இரண்டுஆட்டங்களிலும் அர்ஜெண்டினாவெற்றிபெற்றுள்ளது அலிகோப்பைக்கானடுவெண்டி டுவெண்டிகிரிக்கெட் முஸ்டாக் போட்டியின் இறுதிஆட்டத்தில் தமிழகஅணி பரோடாஅணியைஎதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் நாளை இப்போட்டிநடைபெறுகிறது